எடுத்துவருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

விதிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் வகுத்துள்ளது

வென்று இந்தியா சாதனைப்படைத்துள்ளது இனி விரிவான செய்திகள் வங்கிகளின் வாராக்கடன்களை அடையாளம் கண்டதுடன் அவற்றை சமாளிக்கும் நடவடிக்கைகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு எடுத்துவருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

இவர்களிடமிருந்து கடன்களை வசூலிக்க அரசு நடவடிக்கை எடுத்துவருவதாக அவர் குறிப்பிட்டார் அஞ்சலக வங்கிகள் சேமிப்பு கணக்கு நடப்பு கணக்கு பணப்பரிவர்த்தனை நேரடி மான்யம் வழங்கல் உள்ளிட்ட பல்வேறு நடைமுறை மேற்கொள்ளும் நாட்டில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களும் இந்த ஆண்டு இறுதிக்குள் அஞ்சலக வங்கி சேவை மூலம் இணைக்கப்படும் உத்திரப்பிரதேச மாநிலம் லக்ளோவில் அஞ்சலக வங்கி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று தொடங்கி வைத்தாா் நாட்டின் வளர்ச்சியில் அஞ்சலக வங்கிகள் முக்கியப் பங்காற்றும் என்று நிகழ்ச்சியில் பேசிய அவர் குறிப்பிட்டாள் சென்னை அண்ணாசாலை தலைமை அஞ்சலகத்தில் அஞ்சலக வங்கி சேவையை பாதுணப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் தொடங்கிவைத்தார் மத்திய அரசின் முன்முயற்சியால் ஏழை மக்கள் ஜன்தன் வங்கி கணக்குகளை திறக்க முடிந்தது என்று அவர் கூறினார் அஞ்சலக வங்கி சேவை மூலம் இடைத்தரகர்கள் யாறும் இன்றி நேரடியாக மக்கள் வங்கியில் பணம் செலுத்தலாம் என்று அவர் கூறினார் இந்த அஞ்சலக சேவை குறித்து கருத்து தெரிவித்த பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா பிரதமரின் இந்த நடவடிக்கையால் தொலைதூரங்களில் உள்ள மக்களுக்கும் வங்கி சேவை வசதிகள் கிடைக்கும் என்று கூறினார் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலும் அஞ்சலக வங்கிசேவை தொடங்கிவைக்கப்பட்டது நாடு முழுவதும் நோயாளிகளுக்கு தரமான மருந்துகளை அங்கீகரிக்கப்பட்ட ஆன்லைன் மூலம் வகைசெய்யும் மின்னனு மருந்தகங்களுக்கான வரைவு விதிமுறைகளை மத்திய அரசு பெறுவதற்கு வகுத்துள்ளது இந்த விதிமுறைகளின்படி பதிவு செய்யப்படாத மின்னனு மருந்தகங்கள் மூலம் எந்த மருந்தையும் இருப்பு வைக்கவோ காட்சி படுத்தவோ விற்பனை செய்யவோ முடியாது மின்னனு விற்பனைகள் மூலம் மருந்துகளை விற்பனை செய்ய மத்திய உரிமம் பெறம் ஆணைத்திடம் பதிவு செய்திட வேண்டும் நோயாளிகளுக்கு சுலபமாக மருந்துகள் கிடைக்க செய்வதே இந்த மின்னனு மருந்தகங்கள் முறையின் நோக்கமாகும் என்று மத்திய மருந்துக்கட்டுப்பாட்டு அதிகாரி திரு ஈஸ்வர ரெட்டி தெரிவித்துள்ளாா் சமூகப் பொருளதார பிரச்சனைகளுக்கு தீர்வு கானும் வகையில் சமுதாய பொறியாளர்களாக வழக்கறிஞர்கள் பங்காற்ற வேண்டுமென்று குடியரசுத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி பல்வேறு விதமான குற்றங்கள் பெருகிவரும் நிலையில் அவற்றிற்கு தீர்வுகானும் வழிமுறைகளை வழக்கறிஞர்கள் ஆராய வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார் பழையமாதிரியில் செயல்படுவதை விடுத்து சமுதாயத்திற்கு வழக்கறிஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டுமென்று குடியரசுத் துணைத் தலைவர் வலியுறுத்தினார் மக்களுக்கு அவர்களது உரிமைகளையும் கடமைகளையும் எடுத்துக் கூறி பிரச்சனைகளுக்கு தீர்வுகானும் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டுமென்று வழக்கறிஞர்களை திரு வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டார் நாட்டில் உள்ள மென்பொருள் தொழில்நுட்பப் பூங்காக்கள் ஏற்றுமதியில் முக்கியப்பங்காற்றி வருவதாக மத்திய சட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறை அமைச்சள் திரு ரவிசங்கள் பிரசாத் கூறியுள்ளார் கொல்கத்தாவில் நேற்று தொழிற்நுட்ப மையம் ஒன்றுக்கு அடிக்கல் நாட்டிய அவர் இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உலகளாவிய அளவில் போட்டியிடும் அளவிற்கு வளா்ந்துள்ளதாக தெரிவித்தாா்

இந்த நாடுகளுடன் இந்தியாவுக்கு உள்ள நல்லுறவை வலுப்படுத்துமு் நோக்கத்தில் குடியரசு தலைவரின் பயணம் அமையும் என்று வெளியுறவு அமைச்சக மேற்கு விவகாரங்களுக்கான செயலர் திரு ருச்சி ஞானஷியாம் தெரிவித்துள்ளார் இன்று சைப்ரஸ் செல்லும் குடியரசுத்தலைவர் அந்நாட்டு பல்கலைக்கழகத்திலும் இந்திய சமூகத்தினடையிலும் அவர் உரையாற்றுவார் அந்நாட்டு தலைவர்களுடன் குடியரசுத்தலைவர் பேச்சு நடத்துவார்

பல்கேரிய அதிபர் மற்றும் பிரதமருடன் அவர் பேச்சு நடத்துவார்

அங்கு வணிக சமுதாயத்தினரிடையே அவர் உரையாற்றுவார்

மக்களுக்குஇடையிலான உறவுகளை வலுப்படுத்துதல் ஆகியவற்றுக்கு பெரிதும் உதவும் என்று செயலர் தெரிவித்தார் குடியரசு தலைவரின் இந்த பயணத்தின்போது பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது நெதர்லாந்தில் நான்காவது சர்வதேச ஆயுர்வேத மாநாட்டை மத்திய அமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் நேற்று தொடங்கிவைத்தார் நெதர்லாந்து மற்றும் ஐரோப்பாவில் ஆயுர்வேத மருத்துவமுறையை பரப்புவதே இந்த மாநாட்டின் நோக்கமாகும் லெய்டன் என்ற இடத்தின் இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அமைச்ச் ஆயுர்வேதம் யோகப்பயிற்சி ஆகியவை இந்த மருத்துவ முறையில் இணைந்துள்ளன என்றும் இந்திய அரசு ஆயுர்வேதத்தை மேம்படுத்தும் நடைவடிக்கையில் ஈடுபடுத்திவருவதாகவும் கூறினார்

இந்தியா சிங்கப்பூர் இடையே இருதரப்பு வா்த்தக உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையிலான ஒப்பந்தங்களை இருநாடுகளும் ஆய்வு செய்துள்ளன சிங்கப்பூர் சென்றுள்ள மத்திய வா்த்தகம் மற்றும் தொழிற்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு அந்நாட்டின் வர்த்தக உறவுத் துறை அமைச்சர் திரு ஈஸ்வரனுடன் இதுகுறித்து விரிவாள பேச்சுகளை நடத்தினார் இருநாடுகளுக்குமிடையே தடையற்ற வா்த்தகத்தை பெருக்குவதும் முதலீடுகளை அதிகரிப்பதும் இந்த ஆய்வின் முக்கிய நோக்கமென்று வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது இருநாடுகளுக்கும் இடையே பொருளாதார வா்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு இந்த ஆய்வு உதவுமென்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

ஐப்பான் நாட்டின் பொருளாதாரத் துறை அமைச்சர் திரு ஹிரோசிகே செகோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்திய சுரேஷ் பிரபு வாகனங்கள் விமான சரக்குப்போக்குவரத்து மற்றும் உற்பத்தித் துறையில் ஜப்பான் முதலீடு செய்யவேண்டுமென்று அழைப்பு விடுத்துள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் மாநிலங்களவை தலைவர் பொறுப்பில் ஒராண்டை நிறைவு செய்துள்ள திரு வெங்கையா நாயுடுவிள் அனுபவங்கள் குறித்த நூலை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புது தில்லியில் வெளியிடுகிறார்

புதிய இந்தியாவை உருவாக்குவதில் தொடர்புடையவர்களுடன் முக்கிய பிரச்சனைகளில் தாம் பங்கேற்றதுப்பற்றி நூலில் அவர் விளக்கியுள்ளார் மாநிலங்களவை தலைவர் பதவி வகிக்கும் திரு வெங்கைாய நாயுடு கடந்த ஒராண்டில் மேற்கொண்ட விரிவான முன்முயற்சிகள் பற்றியும் மாநிலங்களவை தொலைக்காட்சியின் ரசிகர்கள் அதிகரித்துள்ளது குறித்தும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது

குத்துச்சண்டை பிரிவில் அமித்பங்கலும் ஆடவர் இரட்டையர் ப்ரிட்ஜ் பிரிவில் பர்தன் சர்கர் இணையும் தங்கப்பதக்கங்களை வென்றனர் மகளிர் ஸ்குவாஷ் இறுதியாட்டத்தில் இந்தியா ஹாங்காங்கிடம் தோல்வியடைந்து வெள்ளிப் பதக்கம் வென்றது ஆடவா் ஹாக்கி போட்டியில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்று வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியது